தலைவர்களின் பிரச்சாரம் சூடு பிடித்துள்ளது

அறிவித்துள்ளது

தமிழகத்தில் டெங்கு காய்ச்சலை தடுப்பதற்கு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு தில்லி சிறப்பு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது

டென்மார்க் ஒபன் பேட்மின்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்தூ சாய் பிரவீத் ஆகியோர்இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் இனி விரிவான செய்திகள் இடைத்தேர்தல் நடைபெறும் விக்கிரவாண்டி நாங்குநேரி தொகுதிகளில் அரசியல் கட்சித் தலைவர்களின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது

அப்போது பேசிய அவர் தமிழ்நாடு மின்மிகை மாநிலமாக மாறியுள்ளது என்றும் கடந்த எட்டு ஆண்டுகால அஇஅதிமுக ஆட்சியில் பல ஆயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகக் குறிப்பிட்ட அவர் அஇஅதிமுகவின் சாதனைகளை பட்டியலிட்டார் நாங்குநேரி இடைத்தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை ஆதரித்து திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார் திமுக ஆட்சிக்காலத்தில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் கொண்டு வரப்பட்டதாகவும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சிறப்பான திட்டங்களை தருவோம் என்றும் அவர் கூறினார் விக்கிரவாண்டி தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளரை ஆதரித்து பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வாக்கு சேகரித்தார் தமிழக அரசு நிலுவையில் உள்ள திட்டங்களை நிறைவேற்றும் என்றும் எதிர்க்கட்சியான திமுக வாக்குகளைப் பெறுவதற்காக பல்வேறு பொய் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டினார் விக்கிரவாண்டி மற்றும் நாங்குநேரி சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வரும் திங்கட்கிழமை நடைபெறுவதையொட்டி

தமிழக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்ய பிரதா சாஹூ வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கருத்துக்களிப்பு உள்ளிட்ட ஆய்வு முடிவுகளை மின்னனு ஊடகங்களில் வெளியிடுவதற்கும் தடை விதிக்கப்படுவதாக கூறியுள்ளார் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அரசு ஊழியர்களுக்கு தமிழக அரசு போனஸ் அறிவித்துள்ளது இதன்படி குறைந்தபட்சும் எட்டு புள்ளி மூன்று மூன்று சதவீதம் போனஸ் வழங்கப்படுவதாகவும் பொதுத்துறை நிறுவனங்களில் லாப நஷ்ட அடிப்படையில் கணக்கிடப்பட்டு கருணைத் தொகை சேர்த்து வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளது

இதேபோல் அரசின் பல்வேறு துறைகளுக்கும் போனஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது

தபால்துறை வார விழாவையொட்டி நடைபெற்ற விருது வழங்கும் நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் தலைமை விருந்தினராகக் கலந்து கொண்டு தபால்துறையில் சிறப்பாக பணியாற்றிய ஊழியர்களுக்கு விருதுகளை வழங்கினார் சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஐம்பதாவது ஆண்டு உலக தபால் தினத்தையொட்டி சிறப்பு தபால் தலையை அவர் வெளியிட்டு உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் தபால் துறையினர் மக்களுக்காக சிறப்பாக பணியாற்றி வருவதாகவும் சிற்சேமிப்பு உட்பட பல்வேறு திட்டங்களை தபால்துறை செயல்படுத்தி வருவதற்கும் அவர் பாராட்டு தெரிவிக்கார் தமிழகத்தில் டெங்கு காய்ச்சலை தடுப்பதற்கு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூவுடன் ஆய்வு மேற்கொண்ட அவர் செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்தார் இந்த மருத்துவமனையில் இரண்டு பேருக்கு டெங்கு அறிகுறி கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் சென்னை காஞ்சிபுரம் திருவாரூர் வேலூர் தர்மபுரி ஆகிய மாவட்டங்களில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிக அளவில் உள்ளதாகவும் அவர்கள் தொடர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் டெங்கு காய்ச்சல் குறித்து பொது மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் பருவ மழையால் ஏற்படும் நோய்கள் பரவாமல் தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் திரு விஜயபாஸ்கர் தெரிவித்தார் ஐஎன்எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் முன்னாள் மத்திய நிதியைமச்சர் திரு ப சிதம்பரத்தை விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு தில்லி சிறப்பு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது இந்த வழக்கில் சிபிஐ யால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றக் காவலில் உள்ள திரு சிதம்பரத்தை விசாரிக்க அமலாக்கத்துறை அனுமதி கோரியிருந்தது இகனை விசாரித்த நீதிபதி திரு அஐய்குமார் குஹர் திரு சிதம்பரத்திடம் அமலாக்கத்துறை இன்று விசாரணை நடத்த அனுமதித்தார் தேவைப்பட்டால் அவரை கைது செய்யலாம் என்றும் அந்த உத்தரவில் தெரிவித்துள்ளார் இதனிடையே திரு சிதம்பரம் தாக்கல் செய்துள்ள ஜாமீன் மனு மீதாள விசாரணை இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது அப்போது சிபிஐ சார்பாக மத்திய அரசு வழக்கறிஞர் திரு துஷார் மேத்தா தனது வாதங்களை எடுத்துரைக்க உள்ளார் நாடு முழுவதும் சிறிய மற்றம் பெரிய நகரங்களை இணைக்கும் வகையில் இந்திய ரயில் சேவா திட்டத்தின் கீழ் ஒன்பது ரயில் சேவைகளை ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நேற்று தொடங்கி வைக்கார் இதில் தமிழகத்திற்கு மூன்று ரயில் சேவையும் தொடங்கப்பட்டது சேலம் கரூர் கோவை பொள்ளாச்சி கோவை பழனி ஆகிய வழித்தடங்களில் இந்த ரயில் சேவை இயக்கப்படுகிறது இதனையொட்டி சேலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சேலம் கரூர் இடையிலான புதிய ரயில் சேவையை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எஸ் ஆர் பார்த்திபள் கொடியசைத்து துவக்கி வைத்தார்

இதற்கு பயணிகள் மிகுந்த வரவேற்பு அளித்துள்ளதுடன் இந்த சேவை தொடர வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டனர் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில் சேவையை அறிவித்துள்ளது

நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகிறது இதனால் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது கோத்தகிரி பெட்டட்டி கிராமத்தில் தேயிலைத் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த பெண் மீது பாறை விழுந்ததில் அவர் உயிரிழந்தார் உதகமண்டலம் மஞ்சூர் சாலையில் பாறைகள் விழுந்ததில் பலமணிநேரம் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது குன்னூரில் பெய்த பலத்த மழை காரணமாக சில வீடுகள் சேதமடைந்தன பல வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்தது மாவட்ட நிர்வாகம் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க ஏற்பாடு செய்துள்ளது இருவரிச்செய்திகள் துருக்கி மற்றும் சிரியா படைகளுக்கு இடையே நடைபெறும் சண்டையை தொடர்ந்து அனுமதிக்கப் போவதில்லை என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது சிரியாவின் வடக்குப் பகுதியிலிருந்து அமெரிக்க ராணுவத்தினரை விலக்கிக் கொள்ளும் முடிவை திரு டொனால்ட் ட்ரம்ப் மறபரிசீலனை செய்ய வேண்டுமென்று பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் கேட்டுக் கொண்டுள்ளார்

வனஉயிரின வாரவிழாவையொட்டி நாகை மாவட்டத்தில் பள்ளி மாணவ மாணவியருக்கு வனப்பாதுகாப்பு தொடர்பான பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன வளமான பாரம்பரியத்தை இழக்காமல் கல்வி முறையை மேம்படுத்த வேண்டும் என்று இவங்கை கெலிளியா பல்கலைக்கழக நிறுவன இயக்குநரும் அந்நாட்டு பிரதமர் திரு ரணில் விக்ரமசிங்கேயின் மனைவியுமான திருமதி மைத்ரி விக்ரமசிங்கே கூறியுள்ளார்

இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்தன டென்மார்க் ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவில் உலக சாம்பியன் பி வி சிந்து இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இந்தோனேஷியாவின் கிரிகோரியா மரிஸ்காவை அவர் வென்றார்